சிட்னி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியாவிற்கு எதிராக ஆஸ்திரேலியா நிதானமாக முன்னேறி வருகிறது

சரக்கு போக்குவரத்திற்காக இப்பாதை பிரத்யேகமாக பயன்படுத்தப்படும் என்று கூறிய அவர் உலகளாவிய தரத்திற்கு ஏற்ப இந்தியாவின் வளர்ச்சி அமைய வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார்

இப்பிரத்யேக பாதை கிழக்கு மற்றும் மேற்கு சரக்கு போக்குவரத்து வழித்தடத்தில் தடையற்ற இணைப்பை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நம்நாட்டின் தொடர்வளர்ச்சி மோட்டார் வாகன பிரிவிற்கான கதவுகளை திறக்கும் என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார்

இந்நிகழ்வில் மத்திய ரயில்வே அமைச்சர் திரு

இன்றைய கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் துறை செயலர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

இதன்மூலம் நம்நாட்டின் கலை அம்சங்களைக் கொண்ட புதுமையான பொம்மைகள் தயாரிக்கப்படுவதோடு ஆக்கபூர்வமான அணுகுமுறையும் மதிப்பீடுகளையும் குழந்தைகளிடையே ஏற்படுத்தும் என்றார்

பாதுகாப்பான மலிவான சுற்றுச்சூழலுக்கு உகந்த அனைவருக்கும் ஏற்புடைய உள்நாட்டு உற்பத்தி பொருட்களைக் கொண்டு புதுமையான பொம்மைகளை தயாரிப்பதே டாய்க்கத்தானின் நோக்கமாகம் என்றார்

உதயகுமார் தமிழகத்தில் பொங்கல் திருநாளையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகள் கோவிட் சூழலில் உரிய பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நடைபெறும் என்று மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் ஜல்லிக்கட்டு நடைபெறஉள்ள அலங்காநல்லூர் பாலமேடு பகுதிகளை அமைச்சர் இன்று ஆய்வுசெய்தார்

சத்யபிரத சாகு தமிழகத்தில் வரும் சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் காணொலி மூலம் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார்

பறவைகாய்ச்சல் பறவைகாய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ள கேரளம் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு நிபுணர் குழுவை மத்தியஅரசு அனுப்பியுள்ளது

சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் கூறியுள்ளது

விக்கெட்டை வீழ்த்தினர்